விவாதிக்கமத்திய அரசுதயாராகஉள்ளதுஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஐந்துவயதுக்குஉட்பட்டகுழந்தைகளுக்குபோலிபோசொட்டுமருந்துவழங்கும் முகாம் நாளைநடைபெறவுள்ளது

என்றுமாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைச்செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

மணிக்குஅகில இந்தியவானொலியில் ஒலிபரப்பாகிறது

வேளாண் சட்டங்கள் எழுந்துள்ளபிரச்சினைகளுக்குதிறந்தமனதுடன் தொடர்பாக விவாதித்துதீர்வுகாணவேண்டும் என்பதில் மத்தியஅரசுஉறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

உலகளவில் பலதுறைகளில் இந்தியாவின் பங்களிப்பு விரிவடைந்துவருவதாககுறிப்பிட்டபிரதமர் நம் நாட்டில் உள்ளதிறன்சார்ந்தபணியாளர்கள் உலகளாவியவளர்ச்சிக்குழுக்கிய பங்காற்றுவதாகவும் கூறினார் தேசப்பிதாமகாத்மாகாந்தியின் நினைவு நாளான இன்றுஅவரதுகனவுகளைநனவாக்க முழுமூச்சோடுசெயல்படுவோம் என்றும் பிரதமர் திருநரேந்திரமோடிகூறினார்

நாடாளுமன்றபட்ஜெட் கட்டத் தொடரில் குடியரசுத்தலைவரின் உரைமீதுநன்றிதெரிவிக்கும் தீர்மானம் முக்கியமசோதாக்கள் மீதானவிவாதம் நடைபெறும் என்றுநாடாளுமன்றவிவகாரங்கள் துறைஅமைச்சர் திருபிரகலாத் ஜோஷிதெரிவித்துள்ளார்

வரும் நிதியாண்டுக்கானபட்ஜெட் மக்களவையில் நாளைமறநாள் காலைபதினோருமணிக்குதாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

இதனைகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்றுதொடங்கிவைத்தாா் தமிழகத்தில் முதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமிபோலியோசொட்டுமருந்துமுகாமைநாளைதொடங்கிவைக்கிறார் இந்தசொட்டுமருந்துவழங்கும் திட்டத்திற்காகமாநிலம் முழுவதும் விரிவானஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

பேசியஅவர் சென்னைஅரசுராஜீவ்காந்திமருத்துவமனையில் இன்றசெய்தியாளர்களிடம் தடுப்பூசிதிட்டத்தைசெயல்படுத்துவதுகுறித்துமத்தியஅரசுவெளியிட்டுள்ளவழிகாட்டுநெறிமுறைகள் பின்பற்றப்படும் என்றுதெரிவித்தார்

நாளைநடைபெறவுள்ளதேசியஅளவிலானபோலியோசொட்டுமருந்துவழங்கும் திட்டத்தைசிறப்பாகசெயல்படுத்தமிழகம் முழுவதும் விரிவானஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறினார்

நாட்டில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் உரைமுடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னைவானொலியில் ஒலிபரப்பாகும் இது இரவு எட்டுமணிக்கும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும்

இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ளகாந்தியடிகளின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதமர் திருநரேந்திரமோடிமற்றும் மத்தியஅமைச்சர்கள் பலர் மலர்தூவிமரியாதைசெலுத்தினர்

சென்னையைசேர்ந்தகா்நதியவாதிதிருமோகன் பங்குபெறும் நேர்முகநிகழ்ச்சியைசென்னைவானொலியின் மாநிலசெய்திபிரிவு தயாரித்துவழங்குகிறது இந்நிகழ்ச்சியைதமிழகத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் அஞ்சல் செய்யும்

விருதுதமக்குஅறிவிக்கப்பட்டிருப்பதமிகுந்தமகிழ்ச்சிஅளிப்பதாகஉள்ளதுஎனபாஸ்கெட்பால் பக்மடமீ போட்டியில் முத்திரைப்பதித்தஅனிதாகூறியுள்ளார்

தென்காசியில் மின்னணுவாக்குப்பதிவு யந்திரங்களைசரிபார்க்கும் பணிமாவட்டஆட்சியர் திருசமீரன் தலைமையில் இன்றுநடைபெற்றது

தொழுநோய் எதிர்ப்பு தினவிழிப்புணர்வு பேரணி இன்றுநடைபெற்றது

ஆடவர் பத்துமீட்டர் பிரிவில் இந்தியாவின் சௌரவ் சௌத்திரி தங்கப்பதக்கம் வென்றார்

அர்ஜெண்டினா இந்தியா இடையேயான மூன்றாவதுமகளி் ஹாக்கிப் போட்டி இன்றுநடைபெறுகிறது

நான்குபோட்டிகளைக் கொண்ட இந்ததொடரில் முதல் இரண்டுஆட்டங்களிலும் அர்ஜெண்டினாவெற்றிபெற்றுள்ளது அலிகோப்பைக்கானடுவெண்டி டுவெண்டிகிரிக்கெட் போட்டியின் இறுதிஆட்டத்தில் முஸ்டாக் தமிழகஅணிடபரோடாஅணியைஎதிர்கொள்கிறது